நரேந்திரமோடியும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவும் இன்று தொடங்கி வைத்தனர்

முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளா்

ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடியும் டெல்லி வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவும் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தனர் பங்களாதேஷ் இந்தியா இணைந்து மேற்கொள்ளும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகம் டாக்காவில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் வளாகத்தில் விவேகானந்தா பவன் கட்டுமானப் பணி ஆகியன மற்ற இரு திட்டங்களாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி

பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு இறக்குமதி வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றம் அடிப்படை வசதிகள் ஆகிய மூன்றம் சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றார் இந்தியா பங்களாதேஷ் அறக்கட்டளை சாதாரண மளிதரின் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக கூறினார் டாக்காவில் திட்டமிடப்பட்டிருக்கும் விவேகானந்தா பவனில் நூற்றக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு வசதி கிடைக்கும் என்றும் கூறினார் பங்களாகேஷ் பிரதமர் விடுத்துள்ள அறிக்கையில் திறன் மேம்பாட்டு கழகம் மற்றம் விவேகானந்த பவள் அமைப்பதற்கு இந்திய நாடுகளின் ஒத்துழைப்போடு அரசு நிதியுதவி அளிப்பதற்கு தமது நன்றியை தெரிவித்துள்ளார்

குடியரத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேச உள்ளார் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்வதே பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் இலக்கு என்று மத்திய சிறபான்மையினா் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று வங்கிகளின் வாடிக்கையாளர் முகாமை தொடங்கி வைத்தப் பேசிய அவர் எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியையும் உறுதி செய்யப்படும் என்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரம் நிலைத்தன்மையுடன் உள்ளதாக எடுத்துரைத்தார் விலைவாசி பணவீக்கம் போன்ற பிரச்சனைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார் கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஏராளமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்கும் என்றார் அவர் வரும் ஆண்டு முதல் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்னன விண்ணப்பங்கள் நூறு சதவிகிதம் ஆன் லைன் முறையிலேயே பெறப்படும் என்று கூறிய அவர்

ஜம்மு னஷ்மீரிலும் மக்கள் ஆன் லைன் மூலம் எளிதாக விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார் நாட்டின் சில பகுதிகளில் நடைபெறும் ஓரிரு வன்முறை சம்பவங்களை சமுதாய ஒற்றுமைக்கு ஏற்படும் பின்னடைவாக கருதக் கூடாது என்று அறிவுறுத்திய அவர் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் அமைதிக்கும் பங்கம் ஏற்படுத்துபவர்களுக்கு மக்களிடடயே போதிய ஆதரவு இல்லாததால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் இம்முகாமில் அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் வாடிக்கையாளர்களுக்கு தனிநபர் சிறு தொழில் முத்ரா கடன்களை வழங்கினார் இத்தகைய பொது

மத்திய நிதியமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமனின் அறிவுரைக்கு ஏற்ப

வேலூரில் நடைபெற்ற முகாமில் வாடிக்கையாளர்களுக்கு கடனுதவியை வழங்கி பேசிய பாரத ஸ்டேட் வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திருமதி

பிரகாஷ் ஜவ்டேன் தெரிவித்துள்ளா் லக்னோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்றும் விரைந்து முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் பொருளாதார நிலை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

உலகளவில் பொருளாதார மந்தநிலை நிலவுவதாக கூறிய அவர் இதனால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படவில்லை என்றும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பொருளாதாரத்தை வலுப்படுத்த தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறிணா் பொருளாதாரத்தை உயர்நிலைக்குக் கொண்டுவர அரசு எடுத்துவரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்ட திரு பிரகாஷ் ஜவ்டேகா் கா்ப்பரேட் வரி குறைப்பு நடவடிக்கையால் பல நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன் வருவதாகவும் தெரிவித்தாா்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் பணமதிப்பிழப்பு மற்றும் திஎஸ்டி அமலாக்கம் ஆகிய நடவடிக்கைகளின் காரணமாக மக்களிடையே மின்னு பயன்பாட்டை அதிகரிக்க செய்து வெளிப்படையான பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளதாக நிதியனமச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தார்வாடில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் வரி செலுத்துவது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார் நாட்டின் கட்டமைப்பு பணிகள் பருவநிலை மாற்றம் மற்றும் ஏழை மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது ஆகியவற்றுக்னக வரிச் செலுத்துகிறோம் என்ற உணர்வை மக்களிடையே உருவாக்க வேண்டும் என்று அமைச்ச் கேட்டுக்கொண்டாா் மின்னு பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் பணபரிவாத்தனையை அறிந்து கொள்ள முடியும் என்றும் இருமுறை வரி செலுத்துவதை தவிர்க்க உதவிடும் என்றும் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையில் வரி செலுத்தவோர் நேர்மயான முறையில் தங்களது வருமானம் மற்றும் சொத்து விபரங்களை தெரிவிக்க முன்வரவேண்டும் என்று வலியுறுத்தினார்

ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர் இந்த பன உதவி நான்கு மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் போர் தியாகிகளின் நலநிதியிலிருந்து இந்த தொகை வழங்கப்படும் என்று கூறினா் வீரமரணம் அடையும் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு மேலும் பல திட்டங்களின் கீழ் வழங்கப்பட்டு வரும் உதவிகள் தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு